தீவிரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கும் நாடுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் வலியுறுத்தியுள்ளாா்

இனி விரிவான செய்திகள் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்காக எந்தவொரு ஆவணமும் கோரப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளது பயோ மெட்ரிக் பதிவுகளும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் ஏப்ரல் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளன்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார்

இரண்டாம் கட்ட கூட்டத்தொடர் மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிப்போர் மீது உலகளாவிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் ரஸினா பேச்சுவார்த்தையில் இன்று அவர் உரையாற்றினார்

தீவிரவாத்திற்கு சில நாடுகள் ஆதரவு அளித்து வரும் வரை அவற்றை முழுமையாக ஒழித்துவிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதத்துக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமென்றும் ஜெனரல் பிபின் ராவத் கேட்டுக் கொண்டார்

புதுதில்லியில் நடைபெற்று வரும் ரெய்ஸினா பேச்சுவார்த்தையில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்தும் அவர் பேச்சு நடத்தினார் வளைகுடா மண்டலத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என்று பிரதமர் இந்த பேச்சுக்களின்போது தெரிவித்தார்

இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அஸ்ஸாம் பூர்வீக மக்களுக்கு அரசியல் சாசன பாதுகாப்பு வழங்குவதற்கு வகை செப்யும் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கப்பதற்காக அமைக்கப்பட்ட உயர்நிலைக் குழு வின் அறிக்கையை சமர்ப்பிதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெள்ளியிட்டுள்ளது இதன்படி இந்த குழு அறிக்கையை சுமர்ப்பிப்பதற்கு கூடுதவாக ஒரு மாதம் காலஅவசாகம் வழங்கப்பட்டுள்ளது

அஸ்ஸாம் சுட்டப்பேரவை மற்றம் உள்ளாட்சி அமைப்புகளில் பூர்வீக குடிமக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது அரசு பணியிடங்களில் அஸ்ஸாம் மக்களுக்கான இடஒதுக்கீடு போன்றவை குறித்து இந்த குழு பரிந்துரைக்கவுள்ளது

மும்பை புவனேஸ்வர் இடையேயான வோக் மானிய திலக் விரைவு ரயில் கட்டாக் அருகே இன்று காலை ஏழு மணி அளவில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது காயமடைந்தவர்களில் ஐந்து பேர் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்து நடந்த இடத்தில் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன திருவள்ளூவர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனைபொட்டி குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் திருக்குறள் எல்லா காலத்திற்கும் பொருத்தமாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் திருவள்ளூவர் தினத்தையொட்டி சென்னை மெரீனா கடற்கரையில் உள்ள திருவள்ளூவர் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு பாண்டியராஜன் ஆகியோர் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன நாகை மாவட்டம் செண்பகராய நல்லூரில் ஆறு அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட புதிய திருவள்ளுவர் சிலை இன்று திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

செண்பகராய நல்லூரில் தமிழ்நாடு திருவள்ளுவர் மன்றம் சா்பில் ஆறு அடி உயாத்தில் அமைக்கப்பட்ட புதிய திருவள்ளுவா் சிலை திறக்கப்பட்டது

திருவள்ளுவரின் வாழவியல் சிந்தனைகள் அடங்கிய தொகுப்புகளும் வெளியிடப்பட்டன தொடர்ந்து சாராபரத்திலிருந்து திருக்குறளை அனைத்து மக்களிடமும் கொண்டு செல்லவும் திருக்குறளை வாழ்வியில் நூலாக ஏற்றுக் கொள்ளவும் தமிழகம் முழுவதம் செல்ல திருக்குறள் பிரக்கார ஊர்திப் பயணம் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த பிரக்கார ஊர்தி திருக்குறள் குறட்பாக்களின் தெளிவான விளக்க உறைகளை தமிழத்தில் உள்ள அளைத்து பகுதிகளுக்கு எடுத்துச் செல்கிறது இன்று நாகை மாவட்டத்தில் கோடியக்காடு கோடியக்கரை வாய்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் கிருக்குறள் பிரக்காரம் செய்யப்படுகிறது கொடர்ந்து நாளை திருவாருந் மாவட்டம் அடுத்து தஞ்சை மாவட்டம் என அனைத்து மாவட்டங்களுக்கும் திருவள்ளுவா் பிரச்சார ஊா்தி செல்கிறது இதற்காள அளைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு திருவள்ளுவர் மன்றம் செப்துள்ளது நாகையிலிருந்து செல்வன் ஜெபாஜ் தமிகத்தில் மாட்டுப் பொங்கல் இன்று கொண்டாடப்படுகிறது டழவுக்கு உறுதுணையாக இருக்கும் காளைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த பொங்கல் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி மதுரை மாவட்ட பாலமேட்டில் தற்போது ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது இதில் ஏராளமான காளைகளும் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்ட ஒய்வுபெற்ற நீகிப்கி கிரு மாணிக்கம் தலைமையிலாள குழுவினர் வருவாய்த்தலற அமைச்சர் உதயகுமார் மாவட்ட ஆட்சியர் திரு விளப் ஆகியோர் முன்னிலையில் தொடங்கிய இந்த ஜல்லிக்கட்டு முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்தவிடப்பட்டன இதனையடுத்து வாடிவாசல் வழியாக காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்தவிடப்பட்டு வருகின்னறன ஜல்லிக்ட்டில் பங்கேற்றம் காளைகள் மற்றம் மாடுவிடி விரா்களுக்கு ஏற்கனவே மருத்தவ பரிசோதளை செய்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பரிசோதளை செய்த பிள்ளரே ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அழைதிக்கப்பட்டு வருகின்றனர்

கெள்பெண்ணை ஆற்றிள் கால்வாய்களில் கால்நடைகளை குளிப்பட்டி மஞ்சள் குங்குமமிட்டு ஆகுப்படுத்தி புத்தாடை அணிந்து புதப்பானை புத்தரிசி வெல்வம் பூசனிக்காப் சேர்க்து பொங்கல் வைத்து பொங்லோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர்

ஆரம்ப ககாதார சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு இத்தகைய மையங்களை ஏற்படுத்தி வருகிறது ககன்யான் திட்டத்தில் பங்கேற்கவுள்ள நான்கு விண்வெளி வீரர்களுக்கான பயிற்சி இம்மாதம் தொடங்க உள்ளதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார்

விண்வெளிக்கு மனிதா்களை அனுப்பும் இந்த ககன்யாள் திட்டம் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் வடிவமைக்கப் பட்டுள்ளது உணவு பதப்படுத்துதல் தொடா்பான உச்சி மாநாடு லடாக் யுனியன் பிரதேசத்தில் நடைபெறவுள்ளது தொழில் மற்றும் வாத்தகம் உணவு பதப்படுத்துதல் மற்றும் வடாக் யுனியன் பிரதேச நிா்வாகம் இணைந்து இந்த மாநாட்டை நடத்தவுள்ளது லடாக் மண்டலத்தில் கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளது லே மற்றும் கா்பில் பகுதிகளைச் சேர்ந்த நுற்றுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோா் இதில் பங்கேற்க உள்ளதாக வடாக் தொழில் வா்த்தகத்துறை ஆணையா் திரு பிஸ்வாஸ் தெரிவித்தாா் உணவு பதப்படுத்துதல் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான தொழில்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பதை நோக்கமாகக் கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படுகிறது

ரோமில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சுனில் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார்